இன்றுமாலையுடன் முடிவடைந்தது

பயன்பெற்றுள்ளதாகபிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

உள்ளபிஜேபிஅரசுளந்தநடவடிக்கையும் எடுக்கவில்லைஎன்றுகாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திகுற்றச்சாட்டியுள்ளார் வங்கக் கடலில் நிலைகொண்டிருந்தஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் புயலாகவலுப்பெற்றுள்ளது

உலகதுப்பாக்கிச்சுடும் போட்டியில் அபிஷேக் வர்மா தங்கம் வென்றுள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

குல்காம் மாவட்டத்தில் உள்ளஅனந்த்நாக் பகுதியிலும் நான்காவதுகட்டவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி உத்தரப்பிரதேசமாநிலம் கன்னோச் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

காங்கிரஸ் பகுஐன் சமாஜ்வாதிஆகியகட்சிகள் சமாஜ் பயங்கரவாதத்தைமுடிவுக்குகொண்டுவருவதுகுறித்துஎந்தவொருதிட்டமும் முல்லாமல் தேசிய ஜனநாயககூட்டணிஆட்சியைவிமர்சித்துவருவதாகக் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தாளில் பயங்கரவாதத்தைதோற்றுவிக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட்டுவந்தாலும் அவர்களின் இலக்கு இந்தியாஎன்பதைதிர்க்கட்சிகள் உணரவில்லைஎன்றும் கூறினார் பிஜேபிபயங்கரவாதத்தைஎள்ளவும் பொருத்துக் கொள்ளாதுஎன்றும் நாட்டின் பாதுகாப்பிற்காக முழு மூச்சோடுசெயல்படும் என்றும் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டார் பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா ஜார்கண்ட் மாநிலம் பாலமு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்னாந்தி உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் ஐக்கியமுற்போக்குகூட்டணிவேட்பாளர்களுக்குஆதரவாகதீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் ரேபரலிதொகுதிக்குட்பட்ட உஞ்சகாரில் பேசியதிருராகுல்னந்தி பணமதிப்பிழப்பு சரக்குமற்றம் சேவைவரிஆகியவற்றைபிரதமர் திருமோடிகொண்டுவந்துமக்களைசிரமத்திற்குள்ளாக்கி இருப்பதாகக் கூறினார் ரோபரலி அமேதிதொகுதிகளில் உள்ளதொழிற்சாலைகளையும் மக்களின் வேலைவாய்ப்புகளையும் அவர் அபகரித்துவிட்டதாகவும் கூறினார்

கருப்பு பணத்தையும் ஊழலையும் ஒழிப்பதாகக் கூறிவரும் பிரதமர் மோடி குறிப்பிட்டபெரும் பணக்காரர்களைவாழவைக்கவேமக்கள் பணத்தைபயன்படுத்தியதாகதிருராகுல்னந்திகுற்றம்சாட்டினார் ஐக்கிய ஐனதாதள் தலைவர் திருநிதிஷ்குமார் பீகார் மாநிலம் சம்ஸ்திபூர் தொகுதியில் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் பயங்கரவாத்தைஒடுக்கியவர் பிரதமர் திருநரேந்திரமோடிஎன்றுகுறிப்பிட்டார் லோக் ஜன்சக்திதலைவர் திருராம்விலாஸ் பாஸ்வான் பேசுகையில் அனைத்துதரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்களைமோடிஅரசுஉறுதிசெய்துள்ளதாகக் கூறினார் ராஷ்டிரிய ஜனதாதள் மூத்ததலைவர் திருதேஜஸ்விபிரசாத் யாதவ் காங்கிரஸ் தலைவர் திருசக்திசிங் கோஹில் ஆகியோர் தர்பங்காவில் பிரச்சாரம் செய்தனர் ராஜஸ்தானில் பிஜேபியும் னங்கிரஸூம் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டதாகளமதஜெய்ப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குறித்தநேரத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வாக்குச்சாவடிக்குசெல்லாததஉள்ளிட்டபல்வேறுகாரணங்களால் இன்று மறு வாக்குப்பதிவு நடத்ததேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது ஜம்மு கஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலைநடத்துவதுதொடர்பாகதேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் வரும் செவ்வாய்கிழமைநடைபெறவுள்ளது இம்மாநிலத்தில் மக்கள் ஜனநாயகக் கட்சித் தலைவர் மெகபூபா முப்திதலைமையிலானஅரசுக்குஅளிததுவந்தஆதரவைபிஜேபிவிலக்கிக் கொண்டதைஅடுத்துஅங்குகுடியரசுத் தலைவர் ஆட்சிஅமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் தேர்தல் நடத்துவதுதொடர்பாகவரும் செவ்வாய்கிழமைநடைபெறவுள்ளகூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

வங்கக்கடலில் நிலைகொண்டிருந்தஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் புயலாகவலுவடைந்துள்ளது ஃபோனிஎன்றுபெயரிடப்பட்டுள்ள இந்கப் புயல் தற்போதையநிலவரப்படிதமிழககடற்கரையைகடக்கவாய்ப்பில்லைஎன்றுசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் துணைதலைமை இயக்குனர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ள் இண்டியாநிறுவனத்தின் சேவைமென்பொருள் பாதிப்பு சரிசெய்யப்பட்டுள்ளதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது இன்றுஅதிகாலை மூன்றுமணிஅளவில் ஏற்பட்டமென்பொருள் பாதிப்பு காரணமாகஅந்தநிறுவனத்தின் சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன பல்வேறு இடங்களில் விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன சென்னைவிமானநிலையத்திலும் பயணிகள் பாதிக்கப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இலங்கையில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டதீவிரதேடுதல் நடவடிக்கையில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பொதுமக்கள் ஒன்பதுபேரும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தனர் கிழக்குமாகாணத்தில் உள்ளநின்டாவூர் பகுதியில் ஐஎஸ் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாகக் கிடைத்தகவலைஅடுத்து தேடுதல் நடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டதாக இலங்கைபாதகாப்புத் துறைசெய்தித் தொடர்பாளர் பிரிக்ஷேயர் சுமித் அட்டப்பட்டுதெரிவித்தார் பாதுகாப்புப் படையினரின் தப்பாக்கிச்சூட்டில் இரண்டுதீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தீவிரவாதிகள் பதங்கியிருந்தவீடுகளைபாதகாப்புப் படையினர் சுற்றிவளைத்தபோது தீவிரவாதிகள் குண்டுகளைவெடிக்கச் செய்ததில் அந்தவீடுகளில் இருந்தபொதுமக்களும் உயிரிழக்கநேரிட்டதாகவும் அவர் கூறினார் தீவிரவாதிகள் பதங்கியிருந்த இடங்களில் ஐஎஸ் பயங்கரவாதஅமைப்பின் கொடிகள் தற்கொலைபடையினருக்கானஉடகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கானசீருடைகள் வெடிபொருட்கள் ஆயுதங்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டதாகஅவர் தெரிவித்தார்

இலங்கையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுஎன்றும் இருப்பினும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறகேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் உலகக்கோப்பைதப்பாக்கிசுடும் போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வா்மா தங்கப்பதக்கம் வென்றாா் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்றுவரும் போட்டியின் ஆடவர் பத்தமீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இன்று இப்பதக்கத்தைஅவர் கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் மற்றும் ஒருவெள்ளிப்பதக்கத்தைவென்றுள்ளது